பிரதமர் திரு

உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் காயமடைந்த ஷிக்கர் தவாணுக்கு மாற்றாக ரிஷப் பாந்த் களமிறங்குகிறார்

நரேந்திரமோதி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்றுமாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் செயல்திட்டம் அதற்கான வழிமுறைகள் குறித்து புதிய அமைச்சர்களிடம் பிரதமர் எடுத்துரைப்பார் என தெரிகிறது

பிரதமர் அண்மையில் அனைத்து துறை செயலர்களுடன் கலந்துரையாடி சிறப்பான இலக்குகளுடன் வரும் ஐந்தாண்டு கால செயல் திட்ட வரைவை உருவாக்க அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது

நரேந்திரமோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாளை கிர்கிஸ்தான் தலைநகர் பிஸ்கெக் புறப்படுகிறார் மாநாட்டில் சீனா ரஷ்யா கஸகிஸ்தான் கிர்கிஸ்தான் இந்த தஜிகிஸ்தான் உஷ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய உறுப்பு நாட்டுத் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் ஜவுளித்துறை மருந்தியல் பிரிவு உற்பத்தி மற்றும் இயந்திர பிரிவு உட்பட தீவிரவாத ஒழிப்பு பன்முக பொருளாதார ஒத்துழைப்பு போன்றவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் ஸி ஜின் பிங் ஆகியோருடன் இருதரப்பு உலகளாவிய விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார்

நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அபார வெற்றி பெற்று பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்ற திரு

இந்நிகழ்ச்சியில் தாங்கள் தெரிவிக்க விரும்பும் கருத்துக்களை பொதுமக்கள் அலபழஎ

அதேபோல் பிரதமர் அலுவலக கூடுதல் முதன்மை செயலாளராக பி

மிஸ்ராவும் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்

ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளா்

சிவராசு அண்மையில் ஆய்வு செய்து பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு தயாரா இருப்பதை உறுதி செய்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி மற்றும் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கூட்டணி கட்சிகளுக்கும் பிரதமரை வழிமொழிய வாய்ப்பளித்த பிஜேபிக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களுடன் வரும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிபெற உறுதி ஏற்கும் தீர்மானமும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது

சென்னையில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோ ஃபர் கபில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுடன் மெட்ரோ தொடர் வண்டி பயணம் மேற்கொண்டார்

திருச்சிராப்பள்ளி ரயில் சந்திப்பு அருகே விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு சுப்பிரமணியம் பேரணியையும் கையெழுத்து இயக்கத்தை துவக்கிவைத்தார் தர்மபுரி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஆட்சித்தலைவர் திருமதி எஸ்

காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா தலைமையில் மாணவர்கள் உறுதி மொழி ஏற்றனர் குழந்தைகள் களத்தில் பணியாற்றுவதற்கு அல்ல மாறாக கனவுகளில் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

புயலின் தாக்கம் இருக்க கூடிய கட்ச் மார்பி ஜாம் நகர் ராஜ்கோட் உள்ளிட்ட மாவட்டங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநில நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது

வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ஐ

கடல்சீற்றம் காரணமாக திருவள்ளுவர் படகுகள் இயக்கப்படவில்லை

இந்த பகுதியை சேர்ந்த சிலருக்கு இலங்கை குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர்களுடன் சமூக வலைதளம் மூலம் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதை அடுத்து இந்நடவடிக்கை

நாளை நாட்டிங்ஹாமில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்ளும் நிலையில் ரிஷப்பாந்த் இன்றே இங்கிலாந்து சென்றடைகிறார்